எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம்

கோவாக்சின் தடுப்பூசிகள் இரட்டை உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரசையும் கட்டுப்படுத்த வல்லவை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டத்தை கட்டுப்படுத்தி கொரோனா பரவலை தடுக்கவே வார இறுதி நாட்களில் கட்டுப்பாட்டுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார்

உலகிலேயே இந்த எண்ணிக்கையை மிக விரைந்து எட்டிய நாடாகவும் இந்தியா திகழ்கிறது

ஐசிஎம்ஆர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பு மருந்து இரட்டை உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரசுக்கு எதிராகவும் திறம் பட்ட முறையில் செயல்படுவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது கோவாக்சின் தடுப்பு மருந்து பிரிட்டன் வகை மற்றும் பிரேசில் வகை கொரோனா வைரசையும் கட்டுப்படுத்த வல்லதாகக் கண்டறியப்பட்டுள்ளது கோவிஷீல்ட்விலை மாநில அரசுகள் மற்றும் தனியார் மருத்துவ மனைகளுக்கான கோவிஷீல்ட் தடுப்பூசி விலை விகிதங்களை சீரம் நிறுவனம் இன்று அறிவித்துள்ளது

தடுப்பூசி இயக்கத்தை துரித்தப்படுத்தும் வகையில் மத்திய அரசு அண்மையில் தடுப்பூசி விதிமுறைகளில் பல்வேறு தளர்வுகளை அறிவித்ததும் இதன்படி தடுப்பூசி உற்பத்தியாளர்கள் மற்றும் வினியோகஸ்தர்கள் வெளிமார்க்கெட்டில் தடுப்பூசி விற்க அனுமதிக்கப்ப ட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது

இதற்கென உலக அளவிலான ஒப்பந்த புள்ளிகளை இந்நிறுவனம் கோரியுள்ளது அடுத்த புதன்கிழமை ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவ தேவைகளுக்கான ஆக்சிஜன் தடையின் கிடைப்பதை உறுதிப்படுத்த மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத் தக்கது குடிமைப்பணி இன்று தேசிய குடிமைப் பணிகள் தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் குடிமைப் பொருள் அலுவலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் குடிமைப் பணிகளை இரும்புச் சட்டம் என அழைப்பது மிகவும் பொருத்தமானதே என்றும் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் குடிமைப் பணி அதிகாரிகளே முதுகெலும்பாகத் திகழ்வதாகவும் குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு துறைகளிலும் மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி நாட்டை முன்னேற்ற குடிமைப் பணி அதிகாரிகள் அயராது உழைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மத்திய அமைச்சரவைச் செயலர் திரு ராஜிவ் கவ்பா உள்ளிட்டவர்களும் குடிமைப் பணி அதிகாரிகளுக்கு வாழ்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர்

பாரதிதாசன் நினைவு அருங்காட்சியகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி கவிஞரின் திருவுருவப் படத்திற்கும் அவர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்த துணைநிலை ஆளுநர் கொரோனா பரவல் அதிகமாக உள்ள தற்போதைய சூழ்நிலையில் விடுமுறைநாட்களில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டத்தை கட்டுப்படுத்தவே வார இறுதி நாட்களில் கட்டுப்பாட்டுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

பாண்லே நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் திரு சுதாகர் துணைநிலை ஆளுநரின் ஆலோசகர்கள் டாக்டர் சந்திரமௌலி டாக்டர் மகேஸ்வரி சுகாதார துறைச் செயலர் டாக்டர் டி அருண் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்

புதுச்சேரியில் பல இடங்களில் இலவசமாகவே முகக் கவசம் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார் தமிழசைபிம்ஸ் புதுச்சேரியில் காலாப்பட்டு பிம்ஸ் மருத்துவமனையில் இன்று நடைபெற்ற சிறப்பு தடுப்பூசி முகாமை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடக்கி வைத்தார் பலகட்ட பரிசோதனைகளுக்கு பின்னர் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளாமல் தாமதப் படுத்தினால் நம்முடைய பாதுகாப்பை தாமதப் படுத்திக் கொள்வதாகவே பொருளாகும் என்று கூறினார் தடுப்பூசி பற்றிய அவநம்பிக்கையை போக்குவதற்கான விழிப்புணர்வு பணிகள் மக்கள் இயக்கமாகவே மாற வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் குறிப்பிட்டார்

காரைக்கால் காரைக்கால் மாவட்ட ஆட்ச்சியர் திரு அர்ஜுன் ஷர்மா இன்று காரைக்காலில் கொரோனா நிலவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட துறைகளின் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் கொரோனா சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் உட்பட அனைத்து பொருட்களையும் தேவையான அளவில் கையிருப்பில் வைத்திருக்க அவர் உத்தரவிட்டார் காரைக்கால் மாவட்டத்தில் கொரோனா பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் நாளை முதல் விநாயகா மிஷன் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பரிசோதனை வசதிகள் செயல்படத் தொடங்கும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்

கோவாக்சின் தடுப்பூசிகள் இரட்டை உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரசையும் கட்டுப்படுத்த வல்லவை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டத்தை கட்டுப்படுத்தி கொரோனா பரவலை தடுக்கவே வார இறுதி நாட்களில் கட்டுப்பாட்டுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார்